கா்நாடகாவில் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினா்கள் பதினைந்து பேரை சட்டமன்ற நடவடிக்கைகளில் கலந்துகொள்ளுமாறு நிர்பந்திக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

குல்பூஷன் ஜாதவுக்கு பாகிஸ்தானில் தூக்கு தண்டணை விதிக்க சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது

ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளித்து வருவதாக பாதுகாப்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி கொண்டுவந்துள்ள அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் நாளை பேரவையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் இத்தீர்ப்பை வழங்கியுள்ள தலைமை நீதிபதி திரு ரஞ்சன்கோகோய் தலைமையிலான உச்சநீதிமன்ற பெஞ்ச் பதினைந்து உறுப்பினர்களின் ராஜினாமா குறித்து பேரவைத்தலைவர் எந்த ஒரு முடிவையும் எடுக்க தடையில்லை என்று தெரிவித்தது சுட்டப்பேரவைத்தலைவரின் முடிவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது

உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்பதாக பிஜேபி பொதுச்செயலாளர் திரு முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார்

பிஜேபி மாநிலத்தலைவர் திரு எடியூரப்பா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியல் சுட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ளார் திரு குவ்பூஷன் ஜாதவுக்கு பாகிஸ்தானில் துக்கு தண்டணை விதிக்க சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இன்று இந்த தீர்ப்பை வழங்கிய திஹேக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் வியன்னா பிரகடனத்திற்கு எதிராள வகையில் திரு குல்பூஷன் ஜாதவ் வழக்கை பாகிஸ்தான் கையாண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே இந்த வழக்கை தொடக்கத்திலிருந்து மீண்டும் நடத்தவேண்டும் என்றும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட துக்கு தண்டணையை மறு ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொள்ளவேண்டும் என்றும் சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது திரு ஜாதவ் இந்திய துதரகத்தை தொடர்பு கொண்டு நிவாரணம் பெறுவதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் குல்பூஷண் ஜாதவுக்கு பாகிஸ்தான் விதித்த தூக்கு தண்டணையை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றம் வரை சென்று இந்தியாவுக்கு வெற்றி தேடி தந்த பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சிறப்பான முயற்சியை தாம் பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்திய சீன எல்லைப்பகுதியில் அமைதியை பாதுகாக்க இரு நாடுகளும் இருதரப்பு ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்குள்ளார் மக்களவையில் இன்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் டோக்லாம் எல்லைப்பகுதியில் உள்ள இருநாட்டு வீரர்களும் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்தார் இம்மாதம் ஆறாம் தேதி தலாய்லாமாவின் பிறந்தநாளை ஒட்டி டெம்சோக் பகுதியில் சீன குடிமக்கள் இந்திய எல்லைப்பகுதிக்குள் ஊடுருவி வந்ததாக காங்கிரஸ் உறுப்பினர் கேள்வி எழுப்பியிருந்தார் ந் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெறுவது தொடர்பாக தேவைப்பட்டால் சுட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டத்திற்கு அழைப்பு விட தயாராக உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று பேரவையில் இதுதொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொண்டுவந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

முன்னதாக தமிழக மாணவர்களின் நலனை கருதி நீட் தேர்வில் இருந்து விலக்கு கோரும் மசோக்களை நடப்பு கூட்டத்தொடரிவேயே மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார்

எம்பிபிஎஸ் இறுதி ஆண்டில் தேசிய அளவிவான தகுதித்தேர்வு நடத்தப்பட்டு மருத்துவ மேற்படிப்பில் சேருவதற்கான நுழைவுத்தேர்வாக அதனை அங்கீகரிக்கவும் இந்த புதிய மசோதா வகை செய்கிறது வெளிநாட்டு மருத்துவ மாணவர்களும் இந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டு மருத்துவ மேற்படிப்பில் அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மருத்துவப்படிப்பில் சேருவதற்கான அனுமதி கட்டணம் மற்றும் கல்விக்கட்டணத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர இந்த புதிய நடைமுறை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

நிலக்கரி தேவைக்கும் வினியோகத்திற்கும் உள்ள இடைவெளியை குறைக்க போதுமான உள்நாட்டு உற்பத்தி இல்லாததை கருத்தில்கொண்டு அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் சுட்டவிரோதமாக தங்கள் பகுதியில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டாலோ இப்பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் கற்றுச்சூழல் விதிகளை மீறி கெயல்பட்டாலோ உறுப்பினர்கள் அதனை அரசின் கவனத்திற்கு கொண்டுவருமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் உறுப்பினர்கள் தரும் புகார்களின் மீது தமது அமைச்சகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் திவால் நடைமுறை சுட்டத்தில் திருத்தம் கொண்டுவருவதற்கான மசோதாவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடன் பெற்றுள்ள நிறுவனங்களின் சொத்து மதிப்புகள் குறித்து சரியான மதிப்பீடு செய்வதற்கும் குறிப்பிட்ட காலத்தில் கடனை திரும்பப்பெறுவதற்கான விதிகளை நடைமுறைப்படுத்தவும் இந்த மசோதா வகை செய்கிறது கம்பெளி சட்டத்திலும் சில திருத்தங்கள் கொண்டுவருவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த சட்டம் நேர்மையான நிறுவனங்கள் தங்களது தொழிலை சிரமமின்றி மேற்கொள்வதற்கு வகை செய்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகளில் உள்ள மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு தொடர்ந்து அபாய கட்டத்திலேயே நீடிக்கிறது எனினும் மேடான பகுதியில் அமைந்துள்ள மாவட்டங்களில் ஒரளவு முன்னேற்றம் காணப்படுகிறது பொதுவாக மாநிலத்தில் வெள்ள அளவு குறைந்திருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை முதன்மை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் பல்வேறு நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம் பெயர்ந்துள்ளனர் அவர்கள் அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாரக் பள்ளத்தாக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் விமானம் மூலம் பார்வையிட்டார் அப்பகுதி அரசு அதிகாரிகளுடன் வெள்ள சேதம் குறித்து கேட்டறிந்தார் இந்தோனேஷிய ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சாய் பிரனீத் மற்றும் பிரனாய் முதல் சுற்று ஆட்டங்களில் தோல்வி அடைந்தனர்